எடுத்துவருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்உத்ரகாண்டில் உள்ள எல்லைப்பகுதியில் ராணுவ வீரர்களுடன் பிரதமர் தீபாவளி கொண்டாடினார்

மிசோராம் மாநிலத்தில் தற்போது நிலவி வரும் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் அம்மாநில அரசு அதிகாரிகள் மற்றும் அரசு சாரா தொண்டு நிறுவன ஒருங்கிணைப்பு குழு தலைவர்களுடன் விவாதிப்பதற்காக உயர்நிலைக்குழு ஒன்றை தலைமை தேர்தல் ஆணையம் அனுப்ப உள்ளது

அமெரிக்காவில் நடைபெற்ற இடைக்கால தேர்தலின் முடிவுகள் தமது குடியரசு கட்சிக்கு கிடைத்துள்ள வெற்றி என்று அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நான்கு பேர் ஜனநாயக கட்சி சார்பில் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்

பாதுகாப்பு துறையை வலுப்படுத்த மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துவருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் உத்தரகாண்டில் நேற்று இந்திய திபெத் எல்லை பாதுகாப்பு படை மற்றும் ராணுவ வீரர்களுடன் தீபாவளி கொண்டாடிய அவர் முன்னாள் படை வீரர்களின் நலன்களுக்காக எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கை குறித்து விளக்கினார்

இந்திய படையினரின் திறன் சர்வதேச அளவில் எவ்வாறு புகழப்படுகிறது என்பதை பிரதமர் சுட்டிக்காட்டினார்

பாதுகாப்பு படை வீரர்கள் குறித்து சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் தகவல்களை நம்ப வேண்டாம் என்று வீரர்களை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் எச்சரித்துள்ளார்

அப்போது பேசிய அவர் முகநூல் மற்றும் டுவிட்டர் வலைதளங்களில் பாதுகாப்பு படை வீரர்கள் குறித்து எதிர்மறையாள தகவல்கள் இடம்பெற்றால் அவற்றை நம்ப வேண்டாம் என்று அறிவுறுத்தினார் எல்லைப் படை வீரர்களுக்கு நவீன ரக ஆயுதங்கள் அளிப்பதற்கு மத்திய அரசு எடுத்து வரும் நடவடிக்கை குறித்தும் திருமதி நிர்மலா சீதாராமன் விளக்கினார் மிசோராம் மாநில தலைமை தேர்தல் அதிகாரிக்கு எதிராக எழுந்துள்ள எதிர்ப்பை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் தலைமை தேர்தல் ஆணையம் சா்பில் உயர்நிலைக்குழு ஒன்று அங்கு நாளை செல்லவுள்ளது துணை தலைமை தேர்தல் ஆணையர் திரு சுதீப் ஜெயின் தலைமையில் இக்குழு செல்லும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மாநில அரசு அதிகாரிகள் மற்றும் அரசு சாரா தொண்டு நிறுவன ஒருங்கிணைப்பு குழு தலைவரையும் இக்குழுவினர் சந்தித்து பேசுகின்றனர்

இந்நிலையில் போராட்டம் தற்காலிகமாக ஒத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன

தமிழ்நாட்டில் காய்ச்சல் கட்டுக்குள் உள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் டாங்டர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் வேலூரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தொற்றநோய்களும் முழு கட்டுப்பாட்டில் இருப்பதாகக் கூறினார் சென்ற அக்டோபர் மாதம் காய்ச்சல் மற்றும் அதற்காள அறிகுறிகள் அதிகரித்ததையடுத்து போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அதன் தாக்கம் படிப்படியாக குறைக்கப்பட்டது என்று கூறினார் டெங்கு மற்றும் பன்றிக் காய்ச்சல் அறிகுறி தென்படும் போதே மருத்துவமனையில் சிகிச்சை பெற வேண்டும் காலதாமதம் செய்வதை தவிர்க்க வேண்டுமென்று அவர் கேட்டுக் கொண்டார்

பொதுமக்களும் தன்னார்வ அமைப்புகளும் டெங்கு மற்றும் பன்றிக்காய்ச்சல் தொடர்பான விழிப்புணர்வை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார் தமிழ் பணியாற்றி பெருமை சேர்த்த அருந்தமிழ்ச்செல்வர் வீரமாமுனிவரின் பிறந்த நாள் இன்று தமிழ்நாட்டில் கொண்டாடப்படுகிறது

மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள அன்னாரின் சிலைக்கு

அவர் தமிழ் மொழிக்கு ஆற்றிய சீரிய பணிகளையடுத்து வீரமாமுனிவர் என்ற புனைப் பெயர் சூப்பப்டது

பிரதமர் திரு மகிந்தா ராஜபக்ஷேவிள் சகோதரரும் முன்னாள் சபாநாயகருமான திரு சமல் ராஜபக்ஷேவும் புதிய அமைச்சரவையில் இடம் பெற்றுள்ளார் இதற்கிடையே வரும் புதன்கிழமை நாடாளுமன்றத்தில் புதிய அரசு பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று சபாநாயகர் திரு கரு ஜெயசூர்யா தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு ராஜபக்ஷேவுக்கு சிறிய கட்சிகள் ஆதரவு அளிக்க மறுத்துள்ளதால் தற்போது அவர் பெரும்பான்மையை இழந்துள்ளார் இந்நிலையில் முன்னாள் பிரதமர் திரு ரனீல் விக்ரம சிங்கே நாடாளுமன்றத்தில் தமக்குள்ள பெரும்பான்மையை நிரூபிக்க உள்ளதாக கூறியுள்ளார் அமெரிக்காவில் நடைபெற்ற இடைக்கால தேர்தலின் முடிவுகள் தமது குடியரசு கட்சிக்கு கிடைத்துள்ள வெற்றி என்று அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் இது குறித்து வெள்ளை மாளிகையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த காலங்களில் ஆளும் கட்சி பெற்ற வெற்றியை விட சிறப்பான வெற்றியை தங்கள் கட்சி அடைந்துள்ளதாக அவர் கூறினார் அமெிக்க மக்களுக்காக பொருளாதார வளர்ச்சி கட்டமைப்பு வர்த்தகம் மருந்து பொருட்களின் விலை குறைப்பு ஆகிய நடவடிக்கைகளில் ஜனநாயக கட்சியுடன் இணைந்து செயவ்பட விரும்புவதாக திரு டிரம்ப் கூறினார் அமெிக்காவில் நடைபெற்ற இடைக்கால தேர்தலில் பிரதிநிதித்துவ சபைக்கு ஜனநாயக கட்சி சார்பில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நான்கு பேர் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்

சௌட் சபையிலும் இந்திய வம்சாவளியினர் அதிக இடங்களில் வெற்றி பெற்றுள்ளனர் அமெிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கேட்டுக்கொண்தற்கு இணங்க அந்நாட்டு அட்டார்னி ஜென்ரல் ஜெப் ஷெஷன்ஸ் தமது பதவியை ராஜிநாமா செய்துள்ளார் பொது நிகழ்ச்சிகள் மற்றும் சமூக வலைதளங்களில் திரு ஷெஷன்சின் நடவடிக்கையில் திரு டிரம்ப் அதிருப்தி தெரிவித்திருந்தார் இது குறித்து அதிபர் திரு டிரம்ப் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் திரு மேத்யூ ஜி ஒய் டேக்கர் அட்டார்னி ஜென்ரவாக செயல்படுவாா் என்று குறிப்பிட்டுள்ளாா்

சாலை பராமரிப்பிற்கு குறைவான நிதி ஒதுக்கப்படுவதால் இதுபோன்ற விபத்துகள் அந்நாட்டில் அடிக்கடி நேரிடுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன

எனினும் அவர்கள் கடத்தப்பட்டதற்கான காரணம் தெரியவில்லை சீன ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் கிடாம்பி பூரீகாந்த்தும் இரட்டையர் பிரிவில் சிராக் ஷெட்டி சாத்விக் சாய்ராஜ் ரங்கி ரெட்டி இணையும் காலியிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் நேற்று நடைபெற்ற முதல் கற்று ஆட்டத்தில் ஸ்ரீகாந்த் பிரான்ஸ் வீரர் லூகாஸ் கார்வியை வென்றார் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் எச் எஸ் பிரனாயும் மகளிர் ஒற்றையர் பிரிவில் வைஷ்ணவி ரெட்டி ஜக்காவும் தோல்வியடைந்தனர் ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கோவா அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது ப்ரோ கடடி லீக் போட்டியில் ஹரியானா அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது